மத்திய இணையமைச்சர் திரு ஜி கிஷன்ரெட்டி கூறியுள்ளார்

உருவாக்கப்படும் என்று திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார்

உயிரிழந்தனர்

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோதமாக குடியேறம் அகதிகள் குறித்த தகவல்களை திரட்டுவதற்கு மத்திய அரசு பல்துறை கண்காணிப்பு வழிமுறைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஜி கிஷன்ரெட்டி கூறியுள்ளார் மக்களவையில் நேற்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் எல்வைப்பகுதிகளில் தடுப்பு அமைத்தல் அதிக வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகளைப் பொருத்துதல் எல்லை சாலைகளை அமைத்தல் மற்றும் புறநகர் காவல் கண்காணிப்பு முகாம்களை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகக் கூறினார் சட்டவிரோதமாக இடம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதார் அட்டைகளை வழங்கக்கூடாது என்று அனைத்து மாநில அரக்களுக்கும் மற்றும் யூனியள் பிரதேசங்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் ஏற்கனவே மாநில அரசுகள் சார்பில் அவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருந்தால் அதனை ரத்துசெய்யுமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் கூறினார்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இளைஞர்களுக்கு அதிகபட்ச வேலைவாய்ப்பை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகக் கூறினார்

பாரத் ஸ்டேட் வங்கி எக்ஸிம் வங்கி இந்திய யுனியன் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது தில்லி மும்பை தானே சண்டிகர் தமிழ்நாட்டில் பழனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு தமது சொந்த மாநிலமான குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் மத்திய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றப் பின்னர் முதல் முறையாக குஜராத் செல்லும் அவரை வரவேற்பதற்கு மாநில பிஜேபி தலைவர் திரு ஜீது வகானி தலைமையில் பிரமாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் உள்ள ஆஸ்ரம் சாலையில் புதிய மேம்பாலத்தை திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார் பின்னர் காந்திநகரில் புதிய சமூக நலக்கூடம் நூலகம் மற்றும் ஐந்து வருவாய் அலுவலகக் கட்டடங்களையும் அவர் திறந்து வைக்கிறார் மேற்குவங்க மாநிலத்தில் புர்துவான் மற்றும் முர்ஷிதாபாத் மாவட்டங்களில் உள்ள மதராஸாக்களில் ஜமாத்துல் முஷாஹூதீன் தீவிரவாத அமைப்பு இளைஞர்களை மூளைச்சலவை செய்வதாக மத்திய அரசுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன்ரெட்டி தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் சுட்டம் ஒழுங்கு நிலைமையை கட்டுக்குள் வைப்பது தொடர்பாக மத்திய அரசு அம்மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார்

உலகம் முழுவதும் அதிகபட்ச வெப்பம் சென்ற ஜீன் மாதத்தில் பதிவாகியுள்ளதாக ஐரோப்பிய யூளியன் அமைப்பின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் வழக்கமானதை விட இரண்டு டிகிரி கூடுதலாக வெப்பம் பதிவாகியுள்ளது

அணைக்கட்டுப் பகுதியில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் ஏழு கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து தேசிய பேரிடர் மீட்புக்குழுவினர் அந்தப்பகுதிக்கு விரைந்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன

அங்கு மீட்புப் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மிசோராம் மாநிலம் அய்சால் நகரில் தர்த்லேங் லேண்டான் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மூன்று பேர் உயிரிழந்தனர் அந்த பகுதியில் உள்ள வீட்டுவசதி வாரியத்தின் நான்கு குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன இடிபாடுகளிலிருந்து எட்டு பேர் மீட்கப்பட்டள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக அங்கு பெய்து வரும் கனமழையையும் பொருட்படுத்தாது மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பங்களாதேஷூக்கும் இந்தியாவுக்கும் இடையேயாள உறவு ரத்தகவப்பானது என்று பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா கூறியுள்ளார் சீனாவில் தாலியானில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார கூட்டணம்பபின் கூட்டத்தில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு வர்த்தகத்தையும் கடந்ததாகும் என்று கூறினார் சுதந்திரப் போராட்டத்தின் போது இரு நாட்டைச் சேர்ந்தவர்களும் தியாகத்துடன் போராடியதாக அவர் குறிப்பிட்டார் நாடுகளுக்கும் இடையே பாயும் நதிகளில் நீர்வழிப் போக்குவரத்தை மேற்கொள்ள இரு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சீனாவுடன் கமூக பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக திருமதி ஷேக் ஹசீனா தெரிவித்தாா் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பொதுப் பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது

உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மாநில மொழிகளில் மொழியாக்கம் செய்து வெளியிடுவதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விரும்புவதாக வெளிவந்துள்ள செய்தி மகிழ்ச்சி அளிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்களுக்கு அது பேறுதவியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் தீர்ப்புகள் வெளிவரும் மொழிப்பட்டியலில் தமிழ் மொழியை அவசியம் சேர்க்குமாறு திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சேலம் ரயில் நிலையத்தை விமான நிலையத்துக்கு இணையான வசதிகளுடன் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சேலம் ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்

புதிய நடைமேடைகள் நகரும் படிக்கட்டுகள் மின்துக்கி நவீன வாகன நிறுத்தும் இடங்கள் உள்ளிட்ட பணிகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

அந்நாட்டின் லிபியா தேசிய ரானுவம் அரசுக்கு எதிராக இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

இப்போட்டியில் வெற்றிபெறும் அணி அரையிறுதிக்கு தகுதிபெறும் இப்போட்டியின் நேரடி வர்ணணையை அகில இந்திய வானொலி பிற்பகல் இரண்டரை மணியிலிருந்து ஒலிபரப்புகிறது

அரையிறுதிக்கு முன்னேறியது

இன்று நடைபெறும் மற்றொரு அரை இறுதிப் போட்டியில் நெதா்லாந்து ஸ்வீடனை எதிா்த்து விளையாடுகிறது